பிரதமர் திரு

வேளாண் சட்டங்கள் தொடர்பாக மத்தியஅரசுக்கும் விவசாய தரப்பினருக்கும் சுமுக தீர்வு எட்டப்பட வேண்டுமென்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது

சிட்னி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியை இந்தியா டிரா செய்தது

இதனையடுத்து தற்போதைய கோவிட் நிலைமை கோவிஷீல்ட் கோவாக்ஸின் தடுப்பூசி போடும் பணிகள் குறித்து பிரதமர் ஆலோசனை மேற்கொள்கிறார்

இதன் ஒருபகுதியாக ஒருவார கால தேசிய இளைஞர் விழாவும் நாடாளுமன்ற மத்திய மண்டபத்தில் நாளை தொடங்குகிறது சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாளை நினைவுகூறும்வகையில் மக்கிய இளைஞர்நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் சார்பில் ஆண்டுதோறும் இவ்விழா நடத்தப்பட்டு வருகிறது இதனிடையே கோவிட் சூழலால் இந்தஆண்டு காணொலிமூலம் நடைபெறும் இவ்விழாவில் ஒவ்வொரு மாநிலத்தைச் சேர்ந்த திறன்படைத்தோரும் இதில் பங்கேற்கின்றனர் கலாச்சாரம் தற்காப்பு அறிவுசார் நிகழ்ச்சிகளுடன் கருத்தரங்கு சாகச நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

இந்நிகழ்ச்சியில் பேசிய மக்களவை தலைவர் திரு

தேசத்தை வளர்ச்சிப் பாதையில் முன்னெடுத்துச்சென்று அதன் ஆளுமைக்கு இளைஞர்கள் பங்காற்ற வேண்டுமென்றும் வலியுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய இளைஞர்நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜுஜு நம் தேசத்தின் எதிர்காலம் இளைஞர்கள் கையில் உள்ளதாக எடுத்துரைத்தார்

வேளாண் சட்டங்களை எதிர்த்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள்மீதான விசாரணையை மேற்கொண்ட தலைமை நீதிபதி எஸ்

இதுகுறித்து நாளை உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது

ராமச்சந்திரன் தமிழகத்தில் விரைவாக அனைத்து கோவில் புனரமைப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்துசமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

சிலை திருட்டு தடுப்புக்குழு மூலம் காணாமல் போன சிலைகள் மீட்கப்பட்டு வருவதாக எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய வனத்துறை அமைச்சர் திரு

முன்னதாக இரு அமைச்சர்களும் திண்டுக்கல்லில் புதிதாக கட்டப்பட்ட இந்து சமய அறநிலைய இணை ஆணையர் அலுவலகத்தை திறந்துவைத்தனர்

தஞ்சை திருவையாறு பாபநாசம் கும்பகோணம் பூதலூர் கல்லணை செங்கிப்பட்டி ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக காலைமுதல் மழை பெய்துவருகிறது சம்பா தாளடி பயிர்கள் அறுவடை நடைபெற்றுவரும் இத்தருணத்தில் பல்வேறு பகுதிகளில் விளைநிலங்களில் மழைநீர் தேங்குவதால் பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும்நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர்

மணிமுத்தாறு பாபநாசம் சேர்வலாறு அணைகளின் உபரிநீர் தாமிரபரணி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளதால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது

ஆட்டநாயகனாக ஸ்டீவென் ஸ்மித் தேர்ந்தெடுக்கப்பட்டார்